வேண்டும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்

நாட்டின் பொருளாதாரம் விரைந்து வளா்ச்சிப்பாதைக்கு திரும்பும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியுள்ளாா்

கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து

சென்னையில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நியாயவிலைக் கடைகள் கடைகள் மூவம் இலவசமாக முகக்கவசம் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சள் தெரிவித்தாா்

சென்னை மாநகரில் மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள போதிலும் பொதுமக்கள் நிலைமையை புரிந்து கொண்டு முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற அரசின் அறிவுறுத்தல்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சா் திரு

வேளாண் விளைப்பொருட்களை விற்பளை செய்யும்போது விவசாயிகளிடமிருந்து விற்பளை கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக வேளாண்விளைபொருள் விற்பனை சட்டத்தில் திருத்தம் செய்து அவசரச் சுட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இந்த சுட்டத்தால் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் விவசாயிகள் தாங்கள் விரும்பும் விலையில் பொருட்களை விற்றுக்கொள்ளலாம்

நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமா் திறன்மிக்க வல்லுநா்கள் பணியாளா்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் பொருளாதார வள்ச்சியை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தாா் நாட்டின் தற்சாா்பு குறித்த தமது தொலைநோக்கை பிரதமர் உறுதி செய்தாா் இலக்குகளை திட்டமிடுதல் உள்ளார்ந்த வளர்ச்சி முதலீடு கட்டமைப்பு கண்டுபிடிப்புகள் ஆகிய ஐந்து காரணிகள் வளர்ச்சிப்பாதையை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார்

பொருளாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் நீண்டகால அடிப்படையில் பலன் அளிக்கும் என்றும்எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு நாடு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழைகள் விவசாயிகள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவா் கூறினாா்

அரசு மேற்கொண்டுள்ள பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்டு எதிர்காலநலனை கருத்தில்கொண்டுஅறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிலக்கரி சுரங்கங்களின் செயல்பாடு விண்வெளி மற்றும் அனுஆய்வு திட்டங்கள் போன்றவற்றை வர்த்தக ரீதியாக கொண்டுவருவது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டா்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

இரண்டாம் நிலை நகரங்களில் செயல்படும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு சும்பளம் வழங்கவும் தொழிற்கூடங்களுக்கு வாடகையை செலுத்தவும் இந்த கடன் பயன்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு பி ஜேபி முன்னாள் தலைவர் கே

லட்சுமணன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழக பிஜேபி யில் இரண்டு முறை தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியவர் கே

லட்சுமணன் என்று அவர் கூறியுள்ளார் அவருடைய மறைவு தமிழகத்திற்கு பேரிழப்பாகும் என்று அவர்களது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நிறுவனம் மருத்துவர் ச இராமதாசு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அனைத்துக்கட்சித் தலைவர்களுடனும் அன்புடன் பழகியவர் கேஎன் வட்சுமணன் என்றும் தேசிய தலைவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் என்றும் கூறியுள்ளார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது கேரளாவையொட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது

சேலத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஒருவருக்கு முதுகெலும்பில் குத்திய கூர்மையான ஆயுதம் அடி வயிற்றுப் பகுதிக்குச் சென்ற நிலையில் சேலம் அரசு மருத்துவனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவா் டாங்டா் சங்கா் தலைமையிலான மருத்துவக் குழுவினா் நான்கு மணி நேரம் போராடி வெற்றிகரமாக அதனை அகற்றி சாதனை படைத்துள்ளனா்